வாக்குச்சாவடிகளில் வாக்களித்துவிட்டு வரும் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்துவதோ அதனை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் வெளியிடுவதோ கூடாது என்று அது கூறியுள்ளது சத்திஷ்கா் மாநிலத்தில் முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

இம்மாநிலத்திற்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை ராய்பூரில் இன்று அக்கட்சியின் தலைவா் திரு அமித் ஷா வெளியிடுகிறாார் தொலைபேசி முறைகேடு வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு

தயாநிதிமாறன் மற்றும் சிலர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருந்தது

நிலுவையில் உள்ள இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இது தொடர்பாக புதிய குற்றப் பத்திரிக்கையை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார்

இது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இது என்பது குறிப்பிட்டத்தக்கது என்று மத்திய அரசின் மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது

ஏ இ பி எஸ் என் இ டி சி ஆகிய புதிய பண பரிவர்த்தனை செயலிகள் மூலமாக நபர்களுக்கு இடையே பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுவது அதிகரித்துள்ளது

அதேபோல் டெபிட் கார்டு கிரிட் கார்டு உடனடியாக பணத்தை செலுத்தும் ஐ எம் பி எஸ் உள்ளிட்ட இதர டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகளும் கணிசமான அளவுக்கு வளர்ந்துள்ளன இந்தியாவில் செயல்படும் வெளிநாட்டு தூதரக அலுவலகங்கள் மற்றும் ஐநா அமைப்புகள் தாங்கள் செலுத்தியுள்ள சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்ப பெறுவதற்கு பொருத்தமான விண்ணப்பத்தை அனுப்புமாறு நிதியமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது வெளிநாட்டு தூதரகங்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்கி அவர்கள் செலுத்தி உள்ள சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்ப பெற்றுக்கொள்ள ஜி எஸ் டி சுட்டம் வழிவகுக்கிறது ஏற்கனவே வெளிநாட்டு தூதரக அலுவலங்கள் சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்ப பெறுவதற்காக அனுப்பிய விண்ணப்பங்களில் பொருட்கள் வாங்கிய இடத்தை சசியாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்குமாறு நிதியமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது விண்ணப்பத்தில் தவறுகள் அதிகமாக இருந்ததால் அவர்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்ப அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் சில விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் நிதியமைச்சும் கூறியுள்ளது வளர்ச்சிக்கு அமைதி அடிப்படையானது என்றும் இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு என்றும் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் முதலாம் உலகப்போரின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ் தலைநகள் பாரீஸ் சென்றுள்ள அவர் அங்குள்ள இந்தியர்கள் மத்தியில் நேற்று உரையாற்றினார் அமைதிக்காகவும் அகிம்சைக்காகவும் குரல் எழுப்பியதுதான் இந்தியாவின் வரலாறு என்றும் அவர் கூறினார் பல மோதல்கள் நிகழும் இந்த உலகில் பேச்சுவார்தை மூலமே வளர்ச்சியை ஏற்படுத்தமுடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரான்சில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மை கலை கலாசாரம் அரசியல் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் ஆற்றியுள்ள பங்களிப்பை அவர் வெகுவாக பாராட்டினார்

இதன் காரணமாக வரி செலுத்துவோா் எண்ணிக்கை அதிகித்துள்ளதோடு வரி வசூலும் அதிகித்துள்ளது என்றார் அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தியதும் முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று இதனால் நிறுவனங்களின் வர்த்தகம் என்றம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு வளர்ச்சியும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை இந்தியர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் எனவே வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் இந்தியாவில் ஏற்பட்டு வரும் இந்த மாற்றங்களில் பொருத்தமாள வாய்ப்புகளை சியான நேரத்தில் பயன்படுத்திக்கொள்ள முதலீடு செய்ய முன்வரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் சா்வதேச சூரியசக்தி கூட்டணி அடிப்படையில் தூய்மையான எரிசக்தியை ஊக்கப்படுத்த இந்தியாவும் பிரான்சும் கூட்டாக செயல்படுவது குறித்து அந்நாட்டின் பிரதிநிதிகளுடன் குடியரசுத் துணைத்தலைவர் விவாதித்தாா் இந்த துறையில் கூட்டாக செயல்படுவதள் மூலம் இருநாடுகளும் பரஸ்பரம் பலனடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உருவாக்குதல் மற்றும் போக்குவரத்து ஆகிய துறைகளிலும் நவீன நகரங்களை இணைந்து செயல்படமுடியும் என்றும் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் இந்தவார துவக்கத்திலிருந்து நிலவும் கடுமையாள பளிப்பொழிவை அம்மாநில அரசு சிறப்பு இயற்கை பேரிடராக அறிவித்துள்ளது இதன் காரணமாக பளிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதியுதவி மற்றும் நிவாரணம் கிடைக்கும் மாநில தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் தலைமையிலான மாநில பேரிடர் மீட்பு நிதியத்தின் நிரவாக குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கூறினார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் டார்கனி குந்த் பகுதியில் மத்திய மாநில பாதுணப்பு படையினர் கூட்டாக நடத்திய தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின்போது ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த மோதலில் மாநில காவல்துறையைசேர்ந்த ஒருவர் காயமடைந்தார் தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கற்றி வளைத்தபோது இருதரப்பினருக்கும் இடையே கடுமையாக துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இந்த கூட்டு நடவடிக்கையில் ரானுவம் மத்திய ரிசா்வ் காவல்படை ஜம்மு கஷ்மீர் மாநில காவல்துறையினர் ஈடுபட்டனர் சுட்டுக்கொல்லப்பட்ட தீவிரவாதி பெயர் அன்வர் என்பதும் பாகிஸ்தானை சேர்ந்த அவன் ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடா்பு வைத்திருந்தவன் என்பதும் தெரிய வந்துள்ளதாக மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நேற்று மாலை பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியது தாய்தார் பகுதியில் ஆத்திரமூட்டும் வகையில் சிறிய ரக பீரங்கிகள் மூலம் குண்டுகளை வீசியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இந்திய ராணுவத்தினரும் உரிய பதிவடி தந்ததாகவும் இந்த மோதல் சில மணி நேரம் நீடித்ததாகவும் அவர்கள் கூறினர் அதே நேரத்தில் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் குறித்த தகவல் ஏதும் இல்லை இலங்கை அதிபர் மைத்ரி பாவா சிறிசேனா நாடாளுமன்றத்தைக் கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த முடிவு செய்துள்ளார் பிரதம் பதவியிலிருந்து திரு ரணில் விக்ரமசிங்கேவை நீக்கிவிட்டு முன்னாள் அதிபர் மகிந்தா ராஜபக்சேவை புதிய பிரதமராக நியமனம் செய்த இரண்டு வாரங்களில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தைக் கலைப்பதற்கு முன்னதாக நேற்று மாலை கூட புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இலங்கை நாடாளுமன்றம் வரும் புதன்கிழமை கூடுவதாக இருந்தது அன்றைய தினம் புதிய அரசு தனக்குள்ள பெரும்பன்மையை முதலில் நிரூபிக்கவேண்டும் என்று சபாநாயகர் கரு ஜெயசூர்யாவும் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட திரு ரணில் விக்ரம சிங்கேவும் வலியுறுத்தி வந்தனர்